சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் தாயகம் திருப்புவதற்கு சமுத்திர சேது மற்றும் வந்தே பாரத் திட்டத்தின்கீழ் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இதனிடையே நேற்று அவர் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார்

மாநிலங்களின் முதலனமச்சா்களுடன் ஐந்தாவது முறையாக நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தாா் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகளில் மாநில அரசுகள் சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் அடுத்தகட்ட நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் வருங்காலங்களில் இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது முகக்கவசும் அணிவது உள்ளிட்ட அனைத்து அறிவுரைகளையும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் இத்தகைய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மூலம் நோய்த்தொற்றை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சவாவான இந்த சூழ்நிலையிலிருந்து ஊரகப் பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகள் செயல்பட தொடங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் அந்தந்த மாநில சுகாதார துறைகளுடன் இனைந்து ரத்த மாதிரிகளை சேகரிக்கும் பணி தொடங்கும் இன்று இந்திய மருத்துவ ஆய்வுக்கழகம் தெரிவித்துள்ளது

ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆறு அரசு மற்றும் நான்கு தனியார் ஆய்வுக்கூடங்கள் மூவம் இந்த பணிகள் மேள்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி தாய்மார்கள் சுகாதாரப் பணியாளர்கள் புறநோயாளிகள் இத்திட்டத்தில் இடம் பெறுவார்கள் என்று மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் கூறியுள்ளது தொண்டை மூக்கு மற்றும் ரத்தமாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நோய் எதிர்பு சக்தியை உருவாக்கும் திறன் தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகின் தலைசிறந்த மருத்துவ செவிலியர் பணியை மேற்கொண்டு பல வீரர்களின் உயிரை காப்பாற்றிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது

இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் செவிலியர்கள் நாட்டின் முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டதாக மத்திய கூறியுள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

மருத்துவமனைகளில் செவிலியர்கள் அயராது பணியாற்ற வேண்டி இருப்பதால் அவர்கள் கவனமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றுவதில் தன்னலமற்ற சேவையாற்றி வருவதாக அரக்கோணம் ரயில்வே மருத்துவமனையின் தலைமை செவிலியர் கண்காணிப்பளர் திருமதி அமுது பொற்கோன் தெரிவித்துள்ளார்

அசாம் மணிப்பூர் மேகாலாயா மிசோரம் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இந்நோய் கட்டுக்குள் உள்ளது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வுக்கான கால அட்டவணையை வெளியிட்டார்

தேர்வு நடைபெறும் மையங்களில் சமூக இடைவெளி பின்பற்றப்படும் என்றும் சுகாதாரமான முறையில் மாணவர்கள் பராமரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் கேரளா மற்றும் லட்சத்தீவை சார்ந்தவர்களை மாலேயிலிருந்து இந்தியா கொண்டுவருவதற்கு கடற்படை ஐஎன்எஸ் ஜல்ஷ்வா கொச்சியிலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லி பெங்களூரு மும்பை சென்னை ஆகிய இடங்களுக்கு விமானம் மூலமாகவும் மாலத்தீவில் இருந்து இந்தியர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று இந்திய துதரகம் தெரிவித்துள்ளது மாலத்தீவில் இருந்து விமானம் மூவம் செல்ல விரும்புவோர்உடனடியாக இந்திய தூதரகத்தை அனுகுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது

கேசி இன்று கொண்டு சென்றது ஊரடங்கால் நிறுத்தி நவைக்கப்பட்ட ரயில் சேவை நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது

இந்த ரயில்கள் அளைத்தும் புதுதில்லியில் இருந்து சிறப்பு ரயில்களாக அசாம் மாநிலம் திப்ருகர் திபுரா மாநிலம் அகர்தலா மேற்குவங்க மாநிலம் அவுரா பீகார் மாநிலம் பாட்னா மத்தியப்பிரதேச மரிநலத்தின் பிலாஸ்பூர் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் இதேபோல் புதுதில்லியில் இருந்து சென்னைக்கும் ராஞ்சி புவனேஷ்வர் செகந்திராபாத் பெங்களூரு திருவனந்தபுரம் மட்காவுன் மும்பை அம்தாபாத் ஜம்முதாவி ஆகிய நகரங்களுக்கும் இந்த ரயில்கள் இயக்கப்பபட உள்ளன